ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக மற்றும் திமுக கூட்டணி சம பலத்தில் வெற்றி பெற்று வருகின்றன இந்த தேர்தலில் தங்களது வெற்றியை தடுக்க அஇஅதிமுக முயற்சிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது வாக்கு எண்ணிக்கைய தடுக்கும் நோக்கில் திமுக செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது வாக்கு என்னிக்கை நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடன் நடைபெற்று வருவதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நேற்று காலை தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் அஇஅதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் சம பலத்தில் வெற்றி பெற்று வருகின்றன

நாகை மாவட்டத்தில் இரவு முழுவதும் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்ற போதிலும் தங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் யார் என்பதை அறிந்துகொள்ளும் ஆர்வத்தில் வாக்காளர்கள் தூங்காமல் முடிவுகளை அறிந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாகையிலிருந்து செல்வன் ஜெபாஜ்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றியத்தில் பி ஏ இறுதி ஆண்டு பயிலும் சந்திய ராணி காட்டினாயக்கன் தொட்டி ஊராட்சி தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பட போவதாக அவர் தெரிவித்தார்

உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றியை தடுக் கும் வகையில் அஇஅதிமுக அரசு செயல்படுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாரலின் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாக நேற்று சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமியை சந்தித்து புகார் மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதளை தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த இடங்களில் முடிவுகளை உடனடியாக அறிவிக்க கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அவசர வழக்காக நேற்றிரவு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதனை விசாரணை செய்த நீதிபதி திரு சத்திய நாராயணன் வாக்கு எண்ணிக்கை முறையாக நடைபெறுகிறதா என்பது குறித்து மாநில தேர்தல் ஆணையத்தின் முதன்மை செயலர் விரிவான அறிக்கையை இன்று மாலை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டார் இந்நிலையில் அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் தலைமையிலான குழுவினரும் மாநில தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர் பிள்ளர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பொன்னையன் வாக்கு எண்ணிக்கையை தடுக்கும் நோக்கில் திமுக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் இதுதொடர்பாக மாநில தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

இவற்றை எல்லாம் முறியடித்து வாக்கு என்னிக்கை முழலையாக முற்றபெறவேண்டும்

அந்த வன்முறையை தடுக்க கேர்தல் ஆணையம் செயல்டவேண்டும் அவர்களது சூழ்ச்சி முறியடிக்கப்பட வேண்டும் என்ற நாங்கள் கோரிக்கை கவத்திருக்கிறோம் வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத் தன்மையுடன் நேர்மையாக நடைபெற்றுவருவதாக மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது உறுதி தேவையான இதனை அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதன் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

வாக்கு எண்ணும் பணியினை நான்கு வட்சத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் முகவர்கள் பார்வையிட்டு வருவதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை செயல்படுத்துவதில் சில மாநில அரசுகள் அரசியல் ரீதியாக செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

இந்த நிகழ்ச்சியில் வேளாண் உற்பத்தியில் சாதனை புரிந்த மாநில அரசுகளுக்கான விருதுகளை பிரதமர் வழங்கினார்

ஆபரணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்டு ரூபாய் அதிகரித்துள்ளது நான்கு நாடுகளுக்கு இடையேயான இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது

ஏழு நாட்கள் நடைபெறவுள்ள இப்போட்டியில் நியுஸிலாந்து ஜிம்பாப்வே அணிகளும் பங்கேற்றுள்ளன

தேசிய வாலிபால் சேம்பியன் போட்டியில் தமிழகம் கோப்பையை வென்றது

இப்போட்டியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் கோப்பையை வென்றுள்ளது